இந்த குண்டுவெடிப்புச் சம்பவத்திற்கு தலைவர்கள் பலர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர்

என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஈஸ்டர் பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடன் இன்று கொண்டாடப்பட்டது

சந்தோஷ் கால்பந்து போட்டியில் முப்படைகள் அணி கோப்பையை வென்றது

நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்தனர் கொழும்பில் உள்ள மூன்று கிறிஸ்துவ தேவாலயங்களிலும் நட்சத்திர ஹோட்டல்கள் மற்றும் குடியிருப்பு பகுதி ஒன்றிலும் இந்த குண்டுவெடிப்பு சம்பவங்கள் நடைபெற்றன ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு கிறிஸ்துவ தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றுக் னொண்டிருந்த போது இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் குறித்து கடும் அதிர்ச்சி தெரிவித்துள்ள அந்நாட்டு அதிபர் திரு மைத்ரி பால சிறிசேனா பாதிக்கப்பட்ட பகுதகளில் மீட்புப் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாகத் தெரிவித்தார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பாதுகாப்புப் படையினர் மேற்கொன்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர் தேவையாள் அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு மேற்கொண்டு வருவதாக அந்நாட்டு பிரதமர் திரு ரணில் விக்கிரமசிங்கே கூறியுள்ளார்

பெரும்பாலான குண்டுவெடிப்பு சம்பவங்கள் தற்னெலைப் படை தாக்குதல் என விசாரணையில் தெரியவந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார்

இந்த தொடர் குண்டுவெடிப்பு சம்பவத்தால் வதந்தி பரவாமல் தடுப்பதற்னக சமூக வலைதளங்களின் பயன்பாட்டிற்கு அந்நாட்டு அரசு தடை விதித்துள்ளது இலங்கை முழுமைக்கும் இன்று மாலை ஆறு மணி முதல் நாளை காலை ஆறு மணி வரை ஊடரங்கு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த குண்டுவெடிப்புச் சம்பவத்திற்கு இதுவரை எந்தவொரு அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை இதுகுறித்து விசாரணை முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக அந்நாட்டு பாதுகாப்புப் படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் அப்பாவி மக்களை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் சம்பவம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல என்று அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளார் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடுவும் இந்த குண்டுவெடிப்புச் சம்பவத்தை வன்மையாகக் கண்டித்துள்ளார் இதில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் இந்த சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் அந்நாட்டு அதிபர் திரு மைத்ரி பால சிறிசேனா பிரதமர் திரு ரணில் விக்கிரமசிங்கே ஆகியோரை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்ட திரு நரேந்திர மோடி குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு பிறகு எழுந்துள்ள சூழ்நிலை குறித்து கேட்டறிந்தார் இலங்கைக்குத் தேவையாள அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்னந்தியும் இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியும் இலங்கை குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு காரணமானவர்களை உடனடியாக அடையாளம் கண்டு அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார் ஈஸ்டர் திருநாளன்று கிறிஸ்துவ தேவாலயங்களில் நடைபெற்ற இந்தத் தாக்குதல் சம்பவங்கள் கடும் கண்டனத்திற்குரியது என்றும் அவர் கூறியுள்ளார் பாமக தமாகா இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் இந்தத் தாக்குதல் சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளன அமெரிக்கா பிரிட்டன் நியூசிலாந்து உள்ளிட்ட பல்வேறு நாடுகளும் இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தை வன்மையாகக் கண்டித்துள்ளன

இதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது

தேர்தல் ஆணையம் இதற்கான தேதியை விரைவில் அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு ஜூலை மாதம் மூன்றாம் தேதி தொடங்கும் என்று தொழில்நுட்பக் கல்வி இயக்குனரகம் அறிவித்துள்ளது

பொறியியல் படிப்புக்கான கலந்தாய்விளை இதுவர அண்ணா பல்கலைக்கழகம் நடத்திவந்த நிலையில் முதன்முறையாக தற்போது தொழில்நுட்பக் கல்வி இயக்குனரகம் நடத்தவுள்ளது யேசுபிரான் உயிர்த்தெழுந்த தினமான ஈஸ்டர் பண்டிகை இன்று கொண்டாடப்பட்டது இதனையொட்டி தேவாலயங்களில் சிறப்புப் பிரார்த்தனைகள் நடைபெற்றன வேளாங்கண்ணியில் இன்று அதிகாலை நடைபெற்ற சிறப்புப் பிரார்த்தனையில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

ாஸ்டர் பண்டிகையெயாட்டி இன்று னலை ஆறு மனி முதல் மாலை ஆறு மனிவரை வேளாங்கன்னி பேராலயத்தில் தமிழ் மலையாளம் னெங்களி ஆங்கிலம் இந்தி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் சிரப்பு பிரார்த்தனை நடைபெற்று வருகிறது வேளாங்கண்ணியிலிருந்து செல்வன் ஜெபராஜ் ஆசியாவிலேயே முதன் முறையாக பலூன் மூலம் செயற்கைக் கோளை விண்ணில் செலுத்தி தஞ்சாவூர் தனியார் பல்கலைக்கழக மாணவிகள் சாதனை படைத்துள்ளனர்

இகில் சிறப்பு விருந்தினாக முன்னாள் இல்ரோ திட்ட இயக்குனர் திரு மயில்சாமி அண்ணாதுரை கலந்தனொன்டு பலூன் செயற்லகக் கோளை உருவாக்கிய மாணவிகளுக்கு அறிவுரை வழங்கினார்

சேலத்தில் ஆதரவற்றவர்களுக்கு தன்னார்வ தொண்டர்கள் அடைக்கலம் அளித்து சேவை புரிந்து வருகின்றனர் ஆதரவற்றவர்களுக்கு ஒருவேளையாவது உணவு வழங்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த சேவையை தாங்கள் புரிந்துவருவதாக அவர்கள் தெரிவித்தனர்

சந்தோஷ் னல்பந்து போட்டியில் முப்படைகள் அணி கோப்பையை வென்றுள்ளது